முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் கொடிநாள் இன்று நாடு முழுவதும் ந கடைபிடிக்கப்பட்டது

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் சென்னையில் பாதுகாப்புப்படை கொடிநாள் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுவாக கடன் தள்ளுபடி கூட்டுறவு நிறுவனங்களை நெருக்கடிக்கு இட்டுச்செல்லும் என்ற போதிலும் புயல் பாதிப்பு மிகப்பெரும் அளவுக்கு இருப்பதால் அது பற்றி முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார் கூட்டுறவு நிறுவனங்களில் கடன் பெறும் விவசாயிகள் அனைவரும் பயிர்க்காப்பீடு திட்டத்தில் இணைந்ததாகவே கருதப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட ஆனால் கூட்டுறவு கடன் பெறாத விவசாயிகள் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைவதற்காக மின்சாரம் இல்வாத இடங்களில் ஜெனரேட்டர்கள் பொருத்தி பணிகள் மேற்கொண்டு உதவி செய்யப்பட்டது என்றார் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் முகப்பதிவின் மூலம் மாணவர்களின் வருகையை செய்யும் நடைமுறை அமலாக்கப்பட இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ உறுதி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முதல் கட்டமாக வரும் திங்கட்கிழமை சென்னையில் ஒரு பள்ளியில் இது தொடங்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு போதிய நிதியை ஒதுக்கும் என்று மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை திருமங்கலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் மத்திய பேரிடர் குழுவிலிருந்து மாநில பேரிடர் குழுவிற்கு வழங்கப்படும் இரண்டாவது நிலுவைத்தொகைதான் வந்துள்ளது என்றும் கஜ புயலுக்காக மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை என்றும் கூறினார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தொகை அவரவர் வங்கிக்கணக்குக்கு மாற்றப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக

மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊரக ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் இன்று பெரம்பலூரில் நடைபெற்றது இந்த பயிலரங்கில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களை சேர்ந்த பத்திரிகை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மற்றும் படப்பதிவாளர்கள் கலந்துகொண்டனர் பயிலரங்கை தொடங்கிவைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி வே வசந்தா ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட ஆர்வம் காட்டும் அதேவேளையில் மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை கொண்டு சேர்ப்பதும் கடமை என்றார் கிராமப்புற மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மனதில் கொண்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டால் அது அரசின் கவனத்தை ஈர்க்க பயன்படும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் திரு ஈ மாரியப்பன் பேசுகையில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பயிர்க்காப்பீடு போன்ற மக்கள் நல திட்டங்கள் குறித்த செய்திகளை ஊடகங்கள் விரிவாக வெளியிட்டு அவற்றை பொதுமக்கள் பயன்படுத்த டதவ வேண்டும் என்றார் தூத்துக்குடியில் ஸ்டெர்வைட் தொழிற்சாலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு சுப்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது சீபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமா்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது இது தொடர்பாக சிபிஐ க்கும் நோட்டஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் கொடிநாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது நாட்டை பாதுகாக்கும் வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி கொடிநாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் இந்நாளில் அவர்களின் பணிகளுக்கு வீரவணக்கம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கொடிநாள் நிதியாக தங்களால் இயன்றதை மக்கள் அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்

பல்வேறு மாவட்டங்களிலும் கொடிநாள் வசூலை இன்று மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கிவைத்தனர்

நாட்டின் பாதுகாப்புப்பணியில் முப்படை வீரர்கள் அனைத்து சவால்களையும் முறியடிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக இந்திய கப்பற்படையின் கடல் பறவை திட்ட தலைமை இயக்குனர் வைஸ் அட்மிரல் நவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமான தள ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி பள்ளியில் நிறைவு விழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற வைஸ் அட்மிரல் நவ்னித் சிங் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆறு மாதம் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி அவர் பாராட்டினார் மேகதாது அணை விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதோடு அனைத்துக்கட்சி கூட்டத்தை கூட்டியும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் திரு ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினை தொடர்பாக அளைத்துக்கட்சி தலைவர்கள் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமரை சந்திக்க அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார்

சீனா கோல் எதுவும் போடவில்லை அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா நாளை கனடாவை எதிர்கொள்கிறது

நியுஸிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றிபெற்றுள்ளது

ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பாட்னா அணி புனே அணியையும் தெலுங்கு அணி குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன